பிலிப் கோட்லெர் தலைமை விருது

இல்லத்தில் இன்று வழங்கப்பட்டது

டிசம்பர் மாதத்தில் மூன்று புள்ளி எட்டு சதவீதம் பதிவாகியுள்ளது

செய்யப்பட்டுள்ளன

பஹ்ரனை எதிர்கொள்கிறது

நாடாளுமன்ற தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட அப்சல்குரு வின் பதாகைகளை ஏந்தி அவர்கள் முழக்கமிட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவோயிஸ்ட்டுகள் சம்பந்தப்பட்ட இந்த வன்முறை சும்பவத்தில் காவல்துறையினர் புலனாய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் நீதிமன்றம் அதில் தலையிட விரும்பவில்லை என்று கூறியது

நாட்டின் பண வீக்கம் கடந்த எட்டு மாதங்களில் மிகக் குறைவான அளவாக கடந்த டிசம்பர் மாதத்தில் மூன்று புள்ளி எட்டு சதவீதம் பதிவாகியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஒருநாள் பயணமாக கேரளா செல்கிறார் விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொல்லம் செல்கிறார்

தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருந்து மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு செல்லும் நேரம் இந்த புறவழி சாலையால் கணிசமாக குறைந்துள்ளது இந்நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனும் கலந்து கொள்கிறார் பின்னர் அங்கு பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார் திருவனந்தபுரம் திரும்பியபின் ஸ்ரீபத்மநாப சுவாமி கோவிலில் வழிபட்ட பின் அக்கோவிலின் மூலம் மேற்கொள்ளப்படும் கசதேசி தர்ஷன் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று பிலிப் கோட்லெர் தலைமை விருது வழங்கப்பட்டது பிரதமராக நாட்டிற்கு சிறந்த நிர்வாக திறளை அளித்த திரு நரேந்திர மோடியை கௌரவிக்கும் வகையில் அவரது இல்லத்திற்கு சென்று அமைப்பாளர்கள் இந்த விருதை வழங்கினர் இந்த விருதை முதல் முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றுள்ளார் நாட்டிற்காக அயராது உழைத்து தன்னலமற்ற சேவையை பிரதமர் புரிந்துள்ளதாக அந்த விருதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமுகம் பொருளாதாரம் மற்றம் தொழில்நட்ப வளர்ச்சியில் மிக சிறப்பாக கடமையாற்றி நாட்டை உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றவர் திரு மோடி என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது திரு மோடியின் தொலைநோக்குப் பார்வையின் பயனாக மின்னனு பயன்பாடு ஆதார் தளித்துவ அடையாள எண் உள்ளார்ந்த வளர்ச்சி உள்ளிட்டவை சுத்தியமானதாகவும் விருதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களை கண்காணிப்பது தொட்பாக மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆறு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்த உத்தரவு சட்டவிரோதமானது என்றும் அரசியல் அமைப்புச் சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் போகிப் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது பழையன கழதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப நாளை தைப் பொங்கலை வரவேற்கும் வகையில் மக்கள் இன்று அதிகாலை முதலே தங்கள் வீடுகளை தூய்மைப்படுத்தி பழைய பொருட்களையும் குப்பைகளையும் ளரித்து சுவர்களுக்கு வர்ணம்பூசி வாசலில் வண்ணக்கோலமிட்டு மகிழ்ச்சியுடன் போகியை கொண்டாடினர் சிறுவர்கள் மேளங்களை வாசித்து உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் களைக்கட்டியுள்ளது பொங்கல் வைப்பதற்குத் தேவையான புதப்பாளை கரும்பு மஞ்சள் கொத்து பூ உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் பொருட்களை வாங்குவதற்கு கடை வீதிகளிலும் சந்தைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப் படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விவசாயிகளின் கடின உழைப்பின் பலனை கொண்டாடும் இந்த பண்டிகை மக்களின் வாழ்க்கையில் செழிப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் அமைக்கும் என்று நம்புவதாகக் கூறியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மகரசங்கராந்தி மகா பிஹூ லோஹ்ரி உத்தரையன் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்த பண்டிகை கொண்டாடாடப்படுவதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் மேலும் கொண்டுவர தாம் பிரார்த்திப்பதாகவும் விவசாயிகளுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியிருக்கிறார் பொங்கல் பண்டிகையை இயற்கையுடன் சேர்ந்து சூரியளை வழிபட்டு செழிப்புகாண அனைவருக்கும் உளமார வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் நாம் பெருமை கொள்ள வேண்டுமென்றும் தமிழா்களின் வாழ்வில் தொன்றுதொட்ட காலத்திலிருந்தே திருவிழாக்கள் ஒரு பங்காக இருந்து வருவதாகவும் இதனை தொடர வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழா்களின் வாழ்வில் நலமும் வளமும் பெருகி அமைதியும் இன்பமும் நிலைக்கட்டும் என்று கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் துணை முதலனமச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் விடுதுள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைதியும் செழிப்பும் பெருகுவதற்கு தமது வாழ்த்துக்களைத் தெிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் அகிலும் தேக்கும் அழியாக் குன்றும் அழகாய் முத்து குவியும் கடல்கள் முகிலும் செந்நெல்லும் முழங்கு நன்செய் முல்லைக்காடு மணக்கும் நாடு என்று புரட்சிக் கவிஞர் பாரதிதூசனால் பாராட்டிப் போற்றப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துகளைத் தெரிவித்துள்ளனர் உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை நடைபெறவுள்ள சுமய மற்றும் கலாச்சார திருவிழாவான கும்பமேளாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டன உலகிலேயே அதிகமான மக்கள் ஒரே இடத்தில் கூடும் இந்த விழா கங்கை யமுனை நதிகளில் புனித நீராடலுடன் தொடங்குகிறது இந்த ஆண்டு நடக்கும் கும்பமேளா மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாக விளங்கும் என்று உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியிருக்கிறார் இந்த விழாவை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நேரடி ஒலிபரப்பு செய்கின்றன இதற்கென அகில இந்திய வானொலி அமைத்துள்ள ஒரு கிலோவாட் திறன்கொண்ட பண்பலை ட்ரான்மீட்டர் இன்று முதல் செயல்பட தொடங்குகிறது

நேரடி ஒலிபரப்பை யூ டியூப் மூலமாக ஒளிபரப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கும்பமேளா சிறப்பு நிகழ்ச்சிகளை நாளை முதல் துார்தர்ஷன் ஒளிபரப்பும்

நாளை மகரசங்கராந்தியை முன்னிட்டு புனித நீராடல் நிகழ்ச்சிகளை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நேரடி ஒலிபரப்பு செய்யும்

சபரிமலையூர் ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம் இன்று மாலை நடைபெற்றது இதையொட்டி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மகர ஜோதியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய மூவாயிரம் பணியாளா்களுக்கு தமிழக முதலமைச்சின் காவல் பதக்கங்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தீயணைப்புத் துறை சிறைத்துறை காவல் வானொலி பிரிவு நாய்ப்படைப் பிரிவு காவல் புகைப்பட கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன விளையாட்டு செய்தி ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஷார்ஜாவில் இந்தியா தனது கடைசி குழு லீக் போட்டியில் பஹ்ரனை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு இந்த போட்டி நடைபெறும்